இருக்கும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா உறுதிபட தெரிவித்துள்ளார் சிபிஐ இடைக்கால இயக்குனராக திரு நாகேஸ்வரராவ் நியமனத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணையில் இருந்து தாம் விலகுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சிக்ரி தெரிவித்துள்ளார்

மக்களுக்கு உரையாற்றுகிறார்

செலுத்துவற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது

ரமபோசா குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளார்

விரிவான செய்திகள் பொதுத் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பிச் செல்லும் பேச்சுக்கே இடமில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவரும் எளிதாக அணுகக் கூடியதாக தேர்தல்களை மாற்றுவது என்பது குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற சா்வதேச கருத்தரங்கில் திரு களில் அரோரா இன்று உரையாற்றினார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் பயன்பாடும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் கருவி பொருத்தப்படுவதம் தொடரும் என்று அவர் கூறினார் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக அண்மையில் கூறப்பட்ட மாற்றுக் கருத்துக்கள் தூரதிருஷ்டவசமானவை என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய வாக்காளர் தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி இந்த கருத்தரங்கிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருந்தது மத்திய புலனாய்வுப் பிரிவு சிபிஜயின் இடைக்கால இயக்குனராக திரு நாகேஸ்வரராவை நியமனம் செய்த மத்திய அரசின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் இருந்து விலகுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஏ கே சிக்ரி தெரிவித்துள்ளார் இந்த மனு நாளை நீதிபதி திரு சிக்ரி தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் வேறு ஒரு அமர்வுக்கு மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது சிபிஐ இயக்குனராக இருந்த திரு அலோக் வர்மாவை நீக்குவது தொடர்பாக அமைக்கப்பட்ட உயர் அதிகாரம் கொண்ட குழுவில் தாம் இடம் பெற்றிருந்ததால் இந்த இடைக்கால இயக்குனர் நியமனம் தொடர்பான மனு மீதான விசாரணையில் இருந்து விலகுவதாக திரு சிக்ரி தெரிவித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு இதே மனு விளரணைக்கு வந்த போது சிபிஐ இயக்குனரை தெரிவு செய்யும் உயர் அதிகாரம் கொண்ட குழுவில் தாம் இடம் பெற்றிருந்ததால் திரு நாகேஸ்வரராவ் நியமனம் தொடர்பான மனுவை விசாரிப்பதில் இருந்து விலகுவதாக தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தெரிவித்திருந்தார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் மற்றும் துர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரகத் தலைவரின் உரை ஒலிபரப்பாகவுள்ளது குடியரகத்தலைவர் ஆற்றும் உரையின் தமிழாக்கத்தை நாளை இரவு ஒன்பதரை மணிக்கு சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பவுள்ளது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 குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கவுள்ள பழங்குடியின விருந்தினர்கள் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் மாணவர்கள் கலைஞர்கள் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தமது இல்லத்தில் வரவேற்பு அளித்தார்

அன்றாட வாழ்வில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் கற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்கும் கடமையை உணர்த்தும் வகையில் செயல்படவேண்டும் என்றும் கூறினார் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரமளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி தெரிவித்துள்ளார் தேசிய பெண் குழந்தைகள் தினம் மற்றும் பெண் குழந்தையை பாதுகாப்போம் பெண் குழந்தைக்கு கல்வி அளிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டதன் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார் பெண் குழந்தைகள் பாதுகாப்புத் திட்டம் தொடங்கப்பட்ட பின் அவா்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பாக சமூக மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மத்தியில் தற்போதுள்ள அரசு மேற்கொண்ட பல்வேறு முன் முயற்சிகள் காரணமாக ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் குழந்தைகளின் பாலின விகிதத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றார்

காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வதாக கூறுவது கண் துடைப்பு என்று பிஜேபி கூறியுள்ளது கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு மனோஜ் சின்ஹா இன்று புதுதில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின்போது பேசுகையில் காங்கிரஸ் கட்சி வெற்று வாக்குறதிகளை தந்துவிட்டு தேர்தல் முடிந்த பின்பு முற்றிலுமாக மறந்து விடுவதையே வழக்கமாக கொண்டிருப்பதாக தெரிவித்தார் கடந்த தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவரும் விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை அளித்ததாக திரு மனோஜ் சின்ஹா குற்றம் சாட்டினார்

மாணவர்களும் சென்னையை சேர்ந்த ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பும் முதல் முறையாக இணைந்து கலாம்சாட் செயற்கைகோளை வடிவமைத்துள்ளது

இது குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய கலாம்சாட் இயக்குநர் டாக்டர் புநீமதி கேசன் இதன் மூலம் இந்திய விண்வெளி திட்டத்துடன் இணைந்து செயல்பட மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறினார் பாதுகாப்பு மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பயன்பாட்டிற்காக மைக்ரோசாட் ஆர் செயற்கைகோள் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ரமபோசா இரண்டு நாள் பயணமாக நாளை புதுதில்லி வருகிறார் நாளை மறுநாள் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்திராக பங்கேற்கவுள்ளார் மறைந்த தலைவர் நெல்சன் மண்டேலாவுக்கு பிறகு இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் இரண்டாவது தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ரமபோசா என்பது குறிப்பிடத்தக்கது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த பெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான செயலர் திரு டி எஸ் திருமூர்த்தி குடியரசு தலைவர் மாளிகையில் தென்னாப்பிரிக்க அதிபருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார்

தென்னாப்பிரிக்க அதிபரின் வருகை இருநாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் என்றும் வெளியுறவுத் துறை செயலர் மேலும் தெரிவித்தார்

கடந்த மார்ச் மாதத்தில் இதுதொடர்பாக முதல்கட்ட விசாரணை நடத்திய சிபிஐ தற்போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது

சவுதி அரேபியாவில் இருந்து அவர் தில்லி திரும்பியபோது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முகமது அஸார் உள்ளிட்ட எட்டு பேர் மீது புலனாய்வு அமைப்பு வழக்கு பதிவு செய்துள்ளது

தமிழகம் திறன் பயிற்சி பெற்ற கடினமாக உழைக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லமை வாய்ந்த மனித வளத்தைக் கொண்ட மாநிலம் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற இரண்டு நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநட்டில் இன்று நிறைவுரையாற்றிய அவர் சாலை ரயில் விமானம் கப்பல் என நாட்டின் எந்த பகுதிக்கும் சென்று வருவதற்கான போக்குவரத்து வசதிகளைக் கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றார் இதன் காரணமாக காத்திருக்க வேண்டிய தேவையின்றி தமிழகத்திற்கு எளிதில் வந்து செல்வலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே தமிழ்நாட்டில் முதலீடு செய்வோர் உரிய பலனை அறுவடை செய்யலாம் என்றும் திரு வெங்கையா நாயுடு உறுதிபட தெரிவித்தார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்